தலைநகர் தில்லியில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் தேசியக்கொடியை ஏற்றிவைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

தலைநகர் தில்லியில் உள்ள ராஜபாதையில் பிரதான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினர் துணை ரானுவப் படையினர் தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி போர் வீரர்கள் நினைவிடமான அமர்ஜவான் ஜோதியில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவதுடன் குடியரசு தின நிகழ்ச்சி தொடங்கியது

ரானுவத்தின் கம்பீரத்தை வெளிப்படுத்தும் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை சித்தரிக்கும் அணிவகுப்புகளும் ராஜபாதையில் இடம்பெற்றன முதன்முறையாக மத்திய ரிசர்வ் போலீஸ்பளடயில் உள்ள பெண் வீராங்கனைகள் இருசக்கர மோட்டார் வாகன அணிவகுப்பில் இடம்பெற்றனர்

விமானப் படையினரின் விண்வெளி சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன

அனைத்து மாநிலங்களிலும் தேசியக்கொடியை ஏற்றி முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையுடன் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது ஜம்மு கஷ்மீரில் குடியரசு தினவிழா பலத்த பாதுகாப்புடன் கொண்டாடப்பட்டது

யூளியன் பிரதேசங்களில் தீவிரவாதம் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அதனை வேரோடு அழிக்க அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் லடாக்கில் சுல்தான் சூ விளையாட்டரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாது ஆயிரக்கணக்கானோர் கலந்தகொண்டனர் ஹிமாச்சலப்பிரதேசத்திலும் குளிருக்கு நடுவே குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது இதேபோல அஸ்ஸாம் அருணாச்சலப்பிரதேசம் மேகாலயா மிசோரம் மத்தியப்பிரதேசம் திரிபுரா சத்தீஸ்கர் நாகாலாந்து சிக்கிம் கர்நாடன மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேசம் மேற்குவங்கம் மற்றும் குஜராத் மாநிலத்தில் குடியரசு தின கொண்டாட்டம் களைகட்டியிருந்தது

மேற்காசிய பகுதியில் குடியரசு தினவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் மன்கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் வன்முறை எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வாக அமையாது உலகத்தின் எந்தவொரு பிரச்சினைக்குமான தீர்வு வேறு பிரச்சனையை உருவாக்குவதால் ஏற்படாது மேலும் தீர்வுகளை தேடுவதன் மூலமே பிரக்கினைகளை தீர்க்க முடியும் நாம் அனைவரும் இணைந்து அமைதியின் அடிப்படையில் அனைத்து பிரச்சினைகளுக்கான தீர்வு காணக்கூடிய புதிய பாரதத்தை படைப்போம்

புதிய பாரதத்தின் ஒரு புதிய மைல்கல்லாக இது அமையும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த தமிழகத்தின் பூர்ணஸ்ரீ பளுதூக்கும் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றதை சுட்டிக்காட்டினார்

அவர் தமிழ்நாட்டிலே பீடிகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் என்றாலும் அவரது மகளான பூர்ணஸ்ரீ பளுதாக்குதல் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்று அனைவரது இதயங்களிலும் கொள்ளை கொண்டிருக்கிறார் அவருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள் இந்த ஆண்டு புதிய சாதனைகள் படைப்பதற்கான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி குடியரசு தின வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார்

இதற்கான நடவடிக்கையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் மேற்கொண்டார் குறித்து இந்திய துதரக அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

நிலை சுற்றுலாப்பயணிகள் வெளியேறுவதற்கு அனுமதி மறக்கப்பட்டுள்ளது வளவிலங்குகள் விற்பனைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது கரோனா தொற்றநோய் பரவாமல் தடுக்க உலகெங்கிலும் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் பீஜிங்கில் உள்ள இந்திய துதரகம் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளது மருந்துகள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது